விவாதம் நடத்தப்படவேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக்கொண்டுள்ளார் ஜம்மு கஷ்மீரில் ஊடுருவ முயன்ற மேலும் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக்கொல்லப்பட்டனர்

பொருளாதார நாடாக மாறும் என்று குடியரசுத்தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியிருக்கிறார்

பனாமாவையும் இங்கிலாந்து துனிசியாவையும் எதிர்கொள்கின்றன இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்றத்திற்கும் மாநில சுட்டமன்றங்களுக்கும் ஒரே சுமயத்தில் தேர்தல் நடத்துவது குறித்து பரவலான விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நித்தி ஆயோக் ஆட்சிமன்ற கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இது குறித்து ஆலோசனைகளை வழங்குமாறு மாநில முதலமைச்சரை கேட்டுக் கொண்டார் ஒரே நேரத்தில் நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றங்களுக்கும் தேர்தல் நடத்தினால் பல்வேறு வகையில் பயன் கிடைக்கும் என அவர் தெரிவித்தார் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த நித்தி ஆயோக் துணைத் தலைவர் திரு ராஜீவ்குமார் எப்போது பார்த்தாலும் தேர்தல் நடக்கும் நிலையில் இருந்து மாற்றம் தேவையென பிரதமர் குறிப்பிட்டதாகவும் அனைத்து தேர்தலுக்கும் ஒரே வாக்காளர் பட்டியல் இருக்க வேண்டும் என்று கூறியதாகவும் தெரிவித்தார்

இதன் மூலம் குறைந்தபட்ச பிரக்னரம் மேற்கொள்ளவும் நிர்வாகத்திற்கு இடையூறு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளலாம் என்றும் நித்தி ஆயோக் கூறியிருந்தது இந்த விஷயத்தை தேரதல் ஆணையம் சுட்ட ஆணையம் ஆகியவை பரிசீலித்து வருகின்றன ஜம்மு காஷ்மீரில் ஊடுருவ முயன்ற மேலும் இரண்டு தீவிரவாதிகள் குட்டுக்கொல்லப்பட்டனா் வடக்கு காஷ்மீரில் பந்திப்போரா மாவட்டத்தில் இன்று காலை பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையின்போது தீவிரவாதிகள் உயிரிழந்தனர் இதையும் சேர்த்து கட்டுக்கொல்லப்பட்ட தீவிரவாதிகளின் எண்ணிக்கை நான்காக உயா்ந்துள்ளது இதற்கிடையே பனார் வளப்பகுதியில் தீவிரவாதிகளுக்கும் கூட்டு பாதுகாப்பு படையினருக்கும் இடையே புதிய துப்பாக்கி சண்டை நடந்தது விரைவான பொருளாதார வளர்ச்சி கொண்ட நாடாக இந்தியா திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் அரசமுறைப் பயணமாக கிரீஸ் சென்றுள்ள அவர் அங்குள்ள இந்திய சமுதாயத்தின் மத்தியில் உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் இந்தியாவில் ஏராளமான வர்த்தகம் மற்றும் முதலீட்டு வாய்ப்புகள் உள்ளன என்றா் இந்தியாவும் கிரீஸும் புகழ்பெற்ற கலாச்சாரங்களை கொண்ட நாடுகள் என்று கூறிய அவர் இருநாடுகளுக்கும் இடையே ஆழமான உறவுகள் நிலவி வருகிறது என்றார் இருநாடுகளும் ஜனநாயக மாண்புகளை மதித்து செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார் தமது பயணம் இருநாடுகளுக்கும் இடையே உள்ள நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் என்று அவர் தெரிவித்தார் கிரீஸில் உள்ள இந்திய சமுதாயத்தினா் இருநாடுகளின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த முக்கிய பங்காற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார் கிரிஸில் உள்ள இந்திய சமுதாயத்தினா் கலாச்சார தூதுவர்களாக திகழ்வதாக குடியரசுத்தலைவா் குறிப்பிட்டா் இருநாட்டு மக்களுக்கும் இடையேயான தொடர்புகளை வலுப்படுத்த அவர்கள் மேலும் பங்களிப்பை வழங்கவேண்டும ் என்று அவர் கேட்டுக்கொண்டார்

அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் அமைக்கப்படவுள்ள புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அடிக்கல் நாட்டு விழாவில் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா இன்று பங்கேற்கிறார் அம்மாநில முதலமைச்சா் திரு சா்பானந்த சோனாவால் தொழில் அதிபா் திரு ரத்தன் டாடா உள்ளிட்டோரும் இந்நிகழ்ச்சியில் கலந்துகொள்கின்றனர்

இந்த சிகிச்சை மையங்களை மாநில அரசு மற்றும் டாடா அறக்கட்டளை ஆகியவை இணைந்து ஏற்படுத்தவுள்ளன சர்வதேச யோகா தினம் வரும் வியாழக்கிழமை கொண்டாடப்பட உள்ள நிலையில் தென்னாப்பிரிக்காவில் நான்கு இடங்களில் ஆயிரக்கணக்கானோா் திரண்டு யோகா பயிற்சியில் ஈடுப்பட்டனா் ஜோகன்னஸ்பர்கில் கடந்த சனிக்கிழமை ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வாண்டரர்ஸ் மைதானத்தில் குழுமி பயிற்சியில் ஈடுபட்டதாக இந்திய துணைத்தூதர் திரு கே ஜி சீனிவாசா தெரிவித்தார் டர்பளில் இந்திய துணை தூதரகமும் சிவானந்தா உலக அமைதி அறக்கட்டளையும் யோகா பயிற்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தது

நான்கு நாடுகள் பயணத்தின் முதல்கட்டமாக வெளியுறவுத்துறை அமைச்ச் திருமதி குஷ்மா குவராஜ் நேற்று இத்தாலி சென்றடைந்தார் இம்மாதம் முதல் தேதி இத்தாலியின் புதிய பிரதமராக திரு கியுசிபே கான்டே பதவி ஏற்றப்பின் இந்தியா இத்தாலி இடையேயான அரசியல் கருத்துப்பரிமாற்றங்கள் நடைபெற இருப்பது இதுவே முதல் முறையாகும் இத்தாலி தலைநகள் ரோம் சென்றுள்ள் திருமதி குஷ்மா சுவராஜ் அங்கு அந்நாட்டு பிரதமா் திரு கான்டே வெளியுறவு அமைச்ச் திரு என்சோ மாவேரோ மிவான்சி ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் பற்றி பேச்சு நடத்துவார் பின்னா் இன்று பிரான்ஸ் செல்லும் அவா் அங்கு இரண்டு நாட்கள் தங்கியிருப்பாா் நாளையும் நாளை மறுநாளும் லக்சும்பார்க்கில் பயணம் மேற்கொள்ளும் திருமதி சுஷ்மா சுவராஜ் அதன் பின்னர் பெல்ஜியம் செல்லவுள்ளார்

மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்யவர்தன் ரத்தோர் புதுதில்லியில் இன்று ஐரோப்பிய யூனியன் நாடுகளின் திரைப்படவிழாவை தொடங்கி வைக்கிறார் புதுதில்லியில் உள்ள சிரி கோட்டை வளாகத்தில் இன்று இதற்கான விழா நடைபெறுகிறது

மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் திரைப்பட திருவிழா இயக்குனரகமும் ஐரோப்பிய யூனியன் நாடுகளின் தூதரகங்களும் இணைந்து இந்த விழாவுக்கு ஏற்பாடுகள் செய்துள்ளன ஆப்கானிஸ்தானில் சண்டை நிறத்தம் நீட்டிக்கப்படுவதாக அந்நாட்டு அதிபர் திரு அஷ்ரப் கனி அறிவித்துள்ளதற்கு இந்தியா வரவேற்பு தெரிவித்துள்ளது இந்த அறிவிப்புக்கு தீவிரவாதக் குழுவினர் ஒத்துழைப்பு அளிப்பார்கள் என்று அந்நாட்டு அரசின் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரவீஷ்குமார் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஆப்கான் மக்களின் நீண்ட கால துயரங்களை போக்குவதற்கும் அமைதியை நிலைநாட்டுவதற்கும் அந்நாட்டு அரசு மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்று அவர் கூறியுள்ளார் அசாம் மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர்

வீடு மற்றும் உடைமைகளை இழந்த மக்கள் தற்காலிக முகாம்களில் தங்கவைக்க பட்டுள்ளனர் அவர்களுக்கு தேவையாள உணவு உடை குடிநீர் போன்ற பொருட்களை மாநில அரசு அளித்து வருகிறது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அம்மாநில நீாவளத்துறை அமைச்சா் திரு கேஷப் மகந்தா மற்றம் அதிகாரிகள் பார்வையிட்டனர் இதனிடையே மணிப்பூர் மாநிலத்திலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களை அம்மாநில முதலமைச்சர் திரு பைரேன் சிங் மற்றும் அதிகாரிகள் சந்தித்து பேசினர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய திரு எபரேன் சிங் தாம் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கிடம் வெள்ள நிலைமை குறித்து பேசியுள்ளதாகவும் பாதிக்கப்பட்டோருக்கு உடனடி நிவாரண உதவிகளை வழங்க வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகள் சாலை போன்றவற்றை சீரமைக்க நிவாரண உதவி வழங்கும்படியும் கேட்டுக்கொண்டார்

நாகாலாந்தின் மோன் மாவட்டத்தில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் அசாம் ரைபிள் படை பிரிவை சேர்ந்த இருவர் கொல்லப்பட்டனர்

அபோய் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது தீவிரவாதிகள் தாக்கியதாக அசாம் ரைபிள் படை பிரிவின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் தீவிரவாதிகளின் இந்த தாக்குதலுக்கு பாதுகாப்பு படையின் தகுந்த பதிவடி கொடுத்தனா் ஜப்பானின் ஒசாக்கா நகரை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் தாக்கியதில் மூன்று பேர் உயிரிழந்தனா்

நிலநடுக்கம் காரணமாக ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்தது

இரவு மணி எட்டு முப்பதுக்கு நடைபெறும் ஆட்டத்தில் பெல்ஜியம் பனாமாவை எதிர்கொள்கிறது